மேற்குவங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார் இரு மாநிலங்களுக்கும் மூன்று வாரங்களில் இரண்டாவது முறையாக அவர் பயணம் மேற்கொள்கிறார் அசாம் மாநிலத்தின் சோனித்பூர் மாவட்டத்திற்கு செல்லும் பிரதமர் பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார் மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் முக்கிய மாவட்ட சாலைகளை மேம்படுத்தும் வகையிலான அசோம் மாலா திட்டத்தை தொடங்கி வைக்கவுள்ளார்

அசாம் பயணத்தை முடித்துக்கொண்டு மேற்குவங்க மாநிலம் செல்லும் அவர்

இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் புதிய பிரிவு கட்டுமான பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டி வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்குவங்க மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிவான அரசு நிறைவேற்ற தவறி விட்டதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் நாடியா மாவட்டத்தில் உள்ள நபாத்விப் பகுதியில் பிஜேபியிள் பேரணியை அவர் தொடங்கி வைத்தார் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்று கூறினார் அகில இந்திய வானொலியின் இசை மாநாடு இனி பண்டிட் பீம்சென் ஜோஷி இசை மாநாடு என அழைக்கப்படும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அறிவித்துள்ளார் பாரத ரத்னா பண்டிட் பீம்சென் ஜோஷி யின் நூற்றாண்டு பிறந்த தின கொண்டாட்டங்களையொட்டி புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு ஜவடேகர் கலந்து கொண்டார் அப்போது அவர் அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் பீம்சன் ஜோஷி கலந்து கொண்ட இசை நிகழ்ச்சிகளை மறு உருவாக்கம் செய்து சமூக வலைதளங்கள் மூலம் உலகிற்கு பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அசாம் மாநிலத்தில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் உறுதியளித்துள்ளார் அசாமின் குவஹாத்தி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் அசாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நலனுக்காக ஆயிரம் கோடி ரூபாயை பட்ஜெட்டில் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் ஆகிய திட்டங்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழக்கையை மேம்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு இடைத்தரகர்களின் தலையீடு இல்லாமல் நிதியுதவி கிடைப்பதாகவும் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறினார்

அப்போது தடுப்பு மருந்து செலுத்துவதில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதாக அவர் பாராட்டு தெரிவித்தார்

ஜம்முவில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை விளக்கக் கூட்டத்தில் பேசிய அவர் நாடு சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் இருந்து தற்போதுதான் சுகாதாரத் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார் பாதிப்புகளை வாய்ப்புகளாக மாற்றுவது எப்படி என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் உலகிற்கு இந்தியா வழிகாட்டும் நாடாக திகழும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார்

தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரையான நீட்டிக்கப்பட்ட பாதையில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் இறுதி கட்ட ஆய்வை தொடங்கியுள்ளார் முதல் கட்ட மெட்ரோ ரயில் பாதையில் ஒன்பது கிலோ மீட்டர் தொலைவுக்கு ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது

இந்த ஆய்வுப் பணிகள் நாளை வரை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தேயிலை விவசாயிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதியில் தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதுடன் புதிய தேயிலைச் செடிகள் நடவு மற்றும் இயந்திரங்கள் வாங்குவதற்கு மானியத்துடன் கூடிய நிதியுதவி வழங்கவும் வகை செய்யப்பட்டிருப்பதாக தேயிலை வாரிய துணைத் தலைவர் திரு குமரன் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை சாகுபடியை மேம்படுத்தவும் போதிய நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார்

உருஸ்கான் மாகாணத்தில் உள்ள கிசாப் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையின்போது ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் நான்குபேர் காயம் அடைந்ததாகவும் பாதுகாப்புப்படையினர் தெரிவித்துள்ளனர் அப்போது ஆயுதங்கள் மற்றும் பதுங்கு குழிகள் அழிக்கப்பட்டன காந்தகார் மாகாணத்தில் பாதுகாப்புப்படையினர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த பத்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்புப்படை தெரிவித்துள்ளது சீனாவில் இரண்டாவது தடுப்பூசியை பயன்படுத்த அரசு அஅனுமதி அளித்துள்ளது அரசின் சினோபார்ம் நிறுவனம் தயாரித்துள்ள தடுப்பு மருந்தின் அவசர கால பயன்பாட்டிற்கு கடந்த டிசம்பர் மாதம் அனுமதி அளிக்கப்பட்டது இதையடுத்து பொதுமக்களுக்கு செலுத்த தேசிய மருந்தப்பொருட்கள் நிர்வாக அமைப்பு அனுமதி அளித்துள்ளது

இன்றைய ஆட்டங்களில் ஜாம்ஷெட்பூர் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் ஹைதராபாத் அணி வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன